என்றுகுடியரசுதுணைத்தலைவர் திருவெங்கப்யாநாயுடு வலியுறுத்தியுள்ளர்

சாதி இனம் பணம் மற்றும் குற்றவாளிகள் ஆதிக்கம் செலுத்துவது ஜனநாயகத்துக்குஆபத்தானதுஎன்றுஅவர் எச்சரிக்கைவிடுத்தார் தேர்ந்தெடுக்கப்பட்டமக்கள் பிரதிநிதிகள் தங்களதுகடமைகளைபகுதிநேரமாகசெய்யக்கூடாதுஎன்றுஅவர் கேட்டுக் கொண்டார் திட்டங்களைஉரியகாரணமின்றிஎதிர்ப்பதுதவறானதுஎன்றும் தேர்ந்தெடுக்கப்பட்டமக்கள் அரசின் பிரதிநிதிகள் சட்டமன்றத்தின் மாண்பைக் காக்கவேண்டும் என்றும் குடியரசுதுணைத்தலைவர் திருவெங்கய்யாநாயுடு கேட்டுக் கொண்டார்

திருநரேந்திரமோடிதலைமையில் நடைபெற்றஉயர்மட்டக்குழுகூட்டத்தில் பிரதமர் இதற்கானமுடிவு எடுக்கப்பட்டது முன்களப்பணியாளர்கள் முதற்கட்டமாக மூன்றுகோடி பேருக்குதடுப்பூசிசெலுத்தப்படும்என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

தெற்குமத்தியரயில்வேயில் சிக்னலைமேம்படுத்தம் பணிகள் நடைபெறம் விஜயவாடாமுதல் துவ்வாடாபகுதிவரைமட்டும் ரயில்களின் வேகம் அதிகரிக்கப்படவில்லை பாதைகளின் திறனைஅதிகிக்கும் பணிகளைஉரியமுறையில் திட்டமிட்டுமேற்கொண்டதன் ரயில் மூலமும் தடைகளைவிரைவாகநீக்கியதன் மூலமும் இந்தசாதனைபடைக்கப்பட்டுள்ளதாகரயில்வேஅமைச்சகம் தெரிவித்துள்ளது

பறவைகாய்ச்சலால் பாதிக்கப்பட்டமாநிலங்களில் நோய் மேலம் பரவாமல் தடுப்பதற்கானவழிகாட்டுதல்களைமத்தியகால்நடைமற்றும் பாலவளத்துறைவழங்கியுள்ளது

கேரளா ஹரியானா இமாசலப்பிரதேசம் ஆகியமாநிலங்களில் பாதிக்கப்பட்டபகுதிகளைஆய்வு செய்ய குழு அனுப்பிவைக்கப்பட்டுள்ளதாகவும் மத்தியஅரசுதெரிவித்துள்ளது நோய் பரவலைதடுக்கும் வகையில் காதாரத்துறைஅதிகாரிகளுக்கிடையேசிறந்ததகவல் தொடர்பு மற்றும் ஒருங்கிணைப்படறுதிப்படுத்தவேண்டும் என்றுமாநிலகால்நடைத்துறைகள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளன நீர்நிலைகள் விலங்கியல் பூங்காக்கள் கோழிப்பண்ணைகளில் ஆய்வு செய்வதுடன் உயிரிபாதுகாப்பு நடவடிக்கைகளைஉறுதிப்படுத்தவேண்டும் என்றும் மத்தியஅரசுஅறிவுறுத்தியுள்ளது இமாசலப்பிரதேசமாநிலத்தின் கங்ராமாவட்டத்தில் லேசானநிலஅதிர்வு ஏற்பட்டது

எந்தவொருஉயிரிழப்போ சேதமோஏற்பட்டதாகதகவல்கள் இல்லை விவசாயிகளின் நலனுக்காகவேவேளாண் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதால் விவசாயிகள் தங்களதுபோராட்டத்தைதிரும்பபெறவேண்டும் என்றுமத்திய சகமூக நீதிமற்றும் மேம்பாட்டுத்துறைஅமைச்சா் திருராம்தாஸ் அதவாலேவேண்டுகோள் விடுத்துள்ளார் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் விவசாயிகளின் ஐதரபாத்தில் கோரிக்கைகளைமத்தியஅரசுமுழுமையாகபரிசீலிக்கும் என்றுஉறுதியளித்தார் வேளாண் துறைஅமைச்சருடன் விவசாயிகள் நடத்தவுள்ளபேச்சுவாா்த்தையில் தீா்வு எட்டப்படும் என்றுமத்தியஅமைச்சர் நம்பிக்கைதெரிவித்தார் பஞ்சாப் ஹரியானாவைதவிரமற்றபகுதிகளைச் சே்ந்தவிவசாயிகள் போராட்டத்தில் தீவிரம் காட்டவில்லைஎன்றும் குறைந்தபட்கஆதாரவிலைமற்றும் விவசாயிகளின் நிலஉரிமைகளைவேளாண் சட்டங்கள் பாதுகாக்கும் என்றும் திருராம்தாஸ் அதவாலேதெரிவித்தார்

தலைநக் ஜக்தாவில் இருந்துபோர்னியோதீவு பகுதியில் உள்ளபொன்டியானக் பகுதியைநோக்கிவிமானம் புறப்பட்டது சிலநிமிடங்களிலேயே இந்தவிமானம் கடலில் விழுந்துவிபத்துக்குள்ளானது விமானத்தின் பாகங்களும் பயணிகளின் சடலங்களும் கண்டறியப்பட்டுள்ளதாககடலோரகாவல்படையின் கமாண்டர் தெரிவித்துள்ளார் சுப்பவ இடத்திற்குமீட்பு குழுக்களைஅனுப்பிவைத்துள்ளதாகதேசியமீட்பு படைசெய்திதொடர்பாளர் யூகப் தெரிவித்துள்ளார்

தொடர்பாக பிரதமர் திருநரேந்திரமோடிக்குகடிதம் எழுதியுள்ளஅவர் தங்களதநாட்டில் இது கோவிஷீல்ட் மற்றும் கோவேக்ஸின் தடுப்பூசிகளைபயன்படுத்தஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகதெரிவித்துள்ளாா் இந்தியாவின் தேவையை பூர்த்திசெய்துவிட்டு தங்களுக்கும் விரைந்துஅனுப்பிவைக்கவேண்டும் என்றும் பொல்சனாரோகோரிக்கைவிடுத்துள்ளாா் மும்பை தாக்குதல் உள்ளிட்டதீவிரவாதசெயல்களுக்கு லஷ்கர் இ தொய்பாஅமைப்பைச் சேர்ந்த ஷகிஉர் ரகுமான் லக்வியைபொறுப்பாக்கவேண்டும் என்றுபாகிஸ்தானைஅமெரிக்காகேட்டுக கொண்டுள்ளது

இந்நிலையில் அமெரிக்கவெளியுறவுத்துறைவெளியிட்டுள்ளடுவிட்டர் பதிவில் தீவிரவாதத்துக்குறிதிஅளித்ததைதாண்டிபல்வேறுகுற்றசெயல்களில் லக்விஈடுபட்டதாகதெரிவித்துள்ளது இந்தியஎல்லைக்குள் நுழைந்தசீனவீரரைபாதுகாப்பு படையினர் கைதுசெய்தனர் லடாக் எல்லையில் சீனவீரர் நேற்றுமுன்தினம் அத்தமீறிநுழைந்ததாகவும் அவரைபாங்கோங் சோளிப்பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டவீரர்கள் கைதுசெய்ததாகவும் இந்தியரானுவம் தெரிவித்துள்ளது